நோய்த்தொற்று தொடர்பாக முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி இந்த தமிழக மக்களிடையே இன்று இரவு ஏழு மணிக்கு தொலைக்காட்சி வாயிவாக உரையாற்றுகிறா் இந்த நோய் தடுப்பு பணிகளுக்காக நான்காயிரம் கோடி ரூபாய் ஒதுக்குமாறு தமிழக அரசு மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளது

இது தொடர்பாக தமது மக்களவை தொகுதியான வாரணாசி மக்களியேய காணொலி காட்சி வாயிலாக அவர் உரையாற்றினார்

மருத்துவா்கள் மற்றும் மருத்துவ பணியாளா்களுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்றும் அவர்களுக்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கையும் ஏற்றுக் கொள்ளப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்தார் முன்னதாக மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதம் திரு நரேந்திரமோடி தலைமையில் புதுதில்லியில் கூடி இந்த நோய்த் தொற்று பரவாமல் தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளின் செயலாக்கம் குறித்து விவாதித்தது இந்த கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சா்கள் ஒவ்வொருவரும் இடைவெளிவிட்டு அமா்ந்திருந்தனா்

அத்தியாவசியப் பொருட்கள் இந்த நாட்களில் தடையின்றி விநியோகம் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார்

ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் தொழிவாளா்களுக்கு முழு ஊதியம் கிடைக்கும் என்றும் அவர் கூறினார்

இதற்கிடையே இந்த நோய் தொற்றினால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்வதற்காக நாலாயிரம் கோடி ரூபாய் சிற்பு நிதியை ஒதுக்குமாறு முதலமைச்சர் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார்

முன்னதாக இன்று சென்னையில் இந்த நோய் பரவாமல் மேற்கொள்வதற்காக எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சா் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்க பள்ளிக் கல்வித்துறைக்கு முதலமைச்சா் உத்தரவிட்டாா் நேற்று நடைபெற்ற ப்ளஸ் டூ தேர்வினை எழுத முடியாதவர்களுக்கு வேறொரு நாளில் தனியாக தேர்வு நடத்தவும் இதற்கான தேதியை பின்னா அறிவிக்குமாறும் பள்ளிக் கல்விரத்துறைக்கு அறிவுறுத்தினார் மாநிலம் முழுவதும் தேநீர் கடைகள் இயங்குவதற்கு இம்மாலை ஆறு மணி முதல் மறு அறிவிப்பு வரும் வரை தடை விதிக்பப்ட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

சென்னையில் இந்த ஊரடங்கிற்கு முழுமையாக ஒத்துழைப்பு அளித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதனை கருத்தில் அவசரமாக வாடிக்கையாளர்ள் முன்பதிவு செய்ய வேண்டாம் என்று இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் தென்மண்டல பொது மேலாளர் திரு சிதம்பரம் தெரிவித்துள்ளார்

இவர்களில் நான்கு பேர் இந்தோனேஷியாவைச் சேர்ந்தவர்கள் என்றும் எஞ்சிய ஒருவர் அவர்களுடன் பயணம் செய்த சென்னையைச் சேர்ந்த வழிகாட்டி என்றும் கூறியுள்ளார்

இதில் ஒருவர் குணமடைந்துள்ளார் ஒருவர் உயிரிழந்துள்ளார்

அப்பல்லோ ஆய்வகத்தைப் பொறுத்தவரை சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அதன் தலைமை ஆய்வகத்தில் தற்போது இந்த பரிசோதனை மேற்கொள்வதற்னா வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன

இதனை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் அரசுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார்

இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் தொடர் கண்காணிப்பில் இருப்பதாகத் தெரிவித்தார் தனிமைப்படுத்தப்பட்ட வார்டுகள் அரசு மருத்துவமனைகளில் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக்க கூறிய அவர் தனியார் மருத்துவமனைகளிலும் இத்தகைய வசதியை ஏற்படுத்த கோரியிருப்பதாகக் கூறினார் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேறாமல் இருக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் நாமக்கல் மாவட்டத்தில் இந்த நோய் தொற்றினால் யாரும் பாதிக்கப்படவில்லை என்று மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார் இன்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

இது தொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் நோய்த்தடுப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் உள்ளிட்ட பணியாளர்களுக்கு பாதுகாப்பு கவசம் உள்ளிட்ட கருவிகள் வாங்குவதற்கு தமிழக அரசுக்கு கூடுதல் தொகை தேவைப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் இதனை கருத்தில் கொண்டு தாம் இந்த நிதியை வழங்க ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அவா் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்